விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான

எடப்பாடி கே

சென்னையில் இதுகுறித்து அமைச்சர்களுடனும் உயர் அதிகாரிகளுடனும் ஆலோசித்ததாகவும் அணையின் நீர் இருப்பு நீர்வரத்து மற்றும் வானிலை ஆய்வு மையங்களின் அறிக்கைகளின் அடிப்படையில் இந்நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கூறினார்

அமராவதி அணையிலிருந்து விடுவிக்கப்படும் நீரை அனைத்து கால்வாய்கள் மற்றும் தடுப்பணைகள் வாயிலாக மேலாண்மை செய்து பாசனத்திற்கு பயன்படுத்தவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் ம்ம்ம்ம்ம் அணகள் தென்மேற்கு பருவமழை காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்துவருவதை அடுத்து கள்நாடக மாநிலத்தின் கபிணி கிருஷ்ணராஜசாஹர் அணைகள் நிரம்பி வழிகின்றன

பொதுப்பணி மற்றும் வருவாய் துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர்

ம்ம்ம்ம்ம் அணை தொடர்ச்சி இதனிடையே தமிழக கர்நாடக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவிற்கு தற்போது ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் வந்துகொண்டிருப்பதால் ஊட்டரை ஒக்கேனக்கல் ஏமனூர் நாகமறை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தண்டபாணி தெரிவிக்கிறார் காவல்படையினர் தீயணைப்பு படையினர் ஆகியோர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்

தேனி மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அணைகளும் வேகமாக நிரம்பி வருகினக்றன கும்பகரை சுருளியாறு அணைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

நெடுஞ்சாலை தீயணைப்பு துறையினர் சீரமைப்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்

இதன்காரணமாக சாலைகளில் ஏராளமான மரங்கள் விழுந்துள்ளன மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

எடப்பாடி கே

இவற்றுடன் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை சாா்பில் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையுடன் இணைந்த கி

விஸ்வநாதம் மருத்துவ கல்லூரியின் மூன்றரை கோடி ரூபாய் செலவில் அதிநவீன இதய ஆய்வகத்தை முதலமைச்சா் தொடங்கி வைத்தார் குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவின் கீழ் மாவட்ட தொடக்க நிலை இடையூட்டு சேவை மையத்தையும் அவர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் திரு

வேலுமணி திரு

பெஞ்சமின் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மேற்குவங்க மாநிலம் மிட்னாபூரில் விவசாய பேரணியில் தற்போது உரையாற்றி வரும் அவர் தம்முடைய அரசு வேளாண் அரசு என்று கூறினார்

நாட்டின் வளர்ச்சியில் விவசாயிகள் பெரும் பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார்

புதுதில்லியில் இன்று மத்திய சிறுபான்மை நலததுறையின் மூலம் பிரதம மந்திரியின் ஜன் விகாஷ் கார்ய கிராம் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக செயலர்கள் சிறபான்மை செயல்கள் மாநிலத்தின் முதன்மை நலத்துறை பங்கேற்றுள்ள கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் இதன் மூலம் சமூகக்கின் அனைத்து பிரிவுகளும் வளர்ச்சி கண்டிருப்பதாக குறிப்பிட்டார்

காய்கறிகள் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வே இதற்கு காரணம்

மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரும் என தெரிகிறது

குலாம்நபி ஆசாத் தலைமையில் காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்கட்சிகளும் புதுதில்லியில் இன்று இக்கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து கூடி விவாதிக்கின்றன

இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் வழங்குவது குறித்தும் இந்த கூட்டத்தொடரில் முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இதன்மூலம் ஊரக பகுதி மக்கள் பயனடைந்துள்ளனர்

ம் ம் ம் ம் ம் ம இருவரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட தேசிய காசநோய் தடுப்பு திட்டத்தின்கீழ் காசநோயை கண்டறியும் வகையில் நடமாடும் வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு